நரேந்திரமோடிதலைமையில் வங்கிமற்றும் வங்கிஅல்லாதநிதிநிறுவனங்களுடன் நேற்றுகூட்டம் நடைபெற்றது

மொரீஷியஸின் புதியஉச்சநீதிமன்றகட்டிடத்தைபிரதமர் திரு நரேந்திரமோடிமற்றும் மொரீஷியஸ் பிரதமர் திருபிரவிந்த் குமார் ஜெகந்நாத் ஆகியோர் இன்றுகாணொளிகாட்சி மூலம் திறந்துவைக்கின்றனர்

கோவிட் தொற்றுஅல்லாத் பகுதிகளுக்கானதளர்வுளை மத்தியஉள்துறைஅமைச்சகம் நேற்றுவெளியிட்டது ஆகஸ்டு ஒன்றாம் தேதியிலிருந்து இந்ததளர்வுகள் நடைமுறைப்படுத்தப்படும் இந்தநடவடிக்கைகள் அனைத்தும் மாநிலஅரசுகளின் மதிப்பீட்டின் பேரில் மேற்கொள்ளப்படும்

தொற்றுஉள்ள பகுதிகளில் மத்தியசுகாதாரஅமைச்சகத்தின் அறிவுரைகள் முழுவதுமாகபின்பற்றப்படும் சிற்தொழில் முனைவோர் கய உதவிக் குழுக்கள் விவசாயிகளின் வளர்ச்சிக்குத் தேவையானகடனுதவித் திட்டங்களஉள்ளிட்டவைகுறித்துபிரதமர் திரு நரேந்திரமோடிதலைமையில் வங்கிமற்றும் வங்கிஅல்லாதநிதிநிறுவனங்களுடன் நேற்றுகூட்டம் நடைபெற்றது எதிர்காலத்தில் இந்தியாவின் பொருளாதாரதிட்டங்களைசெயல்படுத்துவத்தொடர்பானஆலோசனைகள் இந்தகூட்டத்தில் இடம் பெற்றன

வங்கிகளின் செயல்பாடுகளுக்குஅரசுஎப்போதும் துணைநிற்கும் என்றும் அதன் வளர்ச்சிக்குஉதவுவதற்கானமுயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசுகூறியுள்ளது டிஜிட்டல் முறையிலானநிதிசார்ந்தஆவணங்கள் பதிவு நுகர்வோருக்குஅனைத்துவிவரங்களையும் தெளிவானமுறையில் அறிவித்தல் போன்றவற்றுக்குடிஜிட்டல் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துமாறுவலியுறுத்தப்பட்டது மோசடிகளைதடுப்பதற்கும் வங்கிகளுக்குப் பாதிப்பு ஏற்படாதவகையிலும் கடன் வழங்குதலில் சிக்கலைத் தவிர்க்கவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன குறு சிறுநிறுவளங்களுக்கானகடன் வழங்குதல் விவசாயிகளுக்காளகடன் அட்டைகளைவழங்குதல் வங்கிஅல்லாதநிறுவனங்கள் மற்றும் குறுகியஅளவில் கடன் வழங்கும் நிறுவனங்களின் திவால் அறிவிப்புகள் தொடர்பாகவும் இந்தக் கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது கோவிட் தொற்றுகாலத்தில் பாதிக்கப்பட்டநிறுவனங்கள் மீண்டும் செயல்படுவதற்குஏதுவாககடனுதவிகளைவழங்குமாறுகூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது மொரீஷியஸின் புதியஉச்சநீதிமன்றகட்டிடத்தைபிரதமர் திரு நரேந்திரமோடிமற்றும் மொரீஷியஸ் பிரதமர் திருபிரவிந்த் குமார் ஜெகந்நாத் ஆகியோர் இன்றுகாணொளிகாட்சி மூலம் திறந்துவைக்கின்றனர் இந்தியபெருங்கடல் பகுதியில் உள்ளநாடுகளுக்குஅளித்துவரும் ஒத்துழைப்புத் திட்டத்தின் ஒரு பங்காக இந்தக் கட்டிடம் திறக்கப்படுகிறது மொரீஷியஸ் தலைநகரில் இந்தியாவின் நிதியுதவியுடன் கட்டப்படும் முதல் கட்டிடமாகஉச்சநீதிமன்றம் இருப்பதுகுறிப்பிடத்தக்கது இந்தநிகழ்ச்சியில் இரு நாடுகளின் சட்டவல்லுநர்கள் அழிஞர்கள் மற்றும் மூத்தபிரமுகர்கள் பங்கேற்கின்றனர் இரு தரப்பு ஒற்றுமையின் அடையாளமாக இந்தஉதவிசெய்யப்பட்டுள்ளதாகவெளியுறவுத் துறைதெரிவித்துள்ளது

நிர்ணயிக்கப்பட்டகாலஅளவிற்குள் குறைந்தசெலவில் இந்தக் கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது

இந்தநிகழ்ச்சியைபிரான்ஸ் அதிபர் திரு

இந்நிகழ்ச்சியில் உலகம் முழுவதும் இருந்துதலைசிறந்தஅறிவியலாளர்களும் பொறியியலாளர்களும் கலந்துகொண்டனர் இந்தஅனுஆலைஅமைப்பதற்கு இந்தியாவும் பங்காற்றுவதில் பெருமைகொண்டுள்ளதாகபிரதமர் தனதுட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய இதிகாசங்களில் கூறப்பட்டதைப் போன்றுவாசுதெய்வகுடும்பம் என்றநம்பிக்கையில் மனிதகுலத்தின் நலனுக்காகஅனைவரும் ஒன்றுதிரண்டுநடவடிக்கைமேற்கொண்டிருப்பதுபாராட்டுக்குரியதாகும் என்றுஅவர் கூறியுள்ளார் பிரதமரின் வாழ்த்துச் செய்தியைபிரான்சுக்கான இந்தியதூதர் திரு ஜாவேத் ஷெரீஃப் அளித்தார்

பள்ளிக்குச் செல்லாத இரண்டுகோடிகுழந்தைகளுக்குகல்வியைவழங்கவும் புதியகல்விக் கொள்கைஉறுதிசெய்கிறது

தொடர்பாகமாவட்டஆட்சியர்களுடன் இவ காணொலிகாட்சிவாயிலாகஆவோசனைமேற்கொண்டுபேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் நாட்டிலேயேதமிழகத்தில்தான் இந்தநோய் தொற்றுக்கானபரிசோதனைமிகஅதிகஅளவில் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகஅவர் தெரிவித்தார்

ஆகஸ்டு ஒன்றாம் தேதியிலிருந்து இந்ததளர்வுகள் நடைமுறைப்படுத்தப்படும் மாநிலஅரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசஅரசுகளின் அறிக்கைகளின் அடிப்படையில் இந்ததளர்வுகள் நடைமுறைப்படுத்தப்படும் இரவு நேரங்களில் தனிமனிதநடமாட்டத்திற்குஅனுமதிவழங்கப்பட்டுள்ளது

மத்தியக்காதாரஅமைச்சகம் சமுக இடைவெளிகடைபிடிப்பதற்கானவழிமுறைகளைஅறிவிக்கும் கதந்திரதினசிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் சமுக இடைவெளியுடன் நடைபெறும்

மெட்ரோரயில் சேவைதவிரதிரைப்பட அரங்குகள் நீச்சல் குளங்கள் பொழுதபோக்கு பூங்காக்கள் மதுபானகூடங்கள் தொற்றுஅல்லாத இடங்களில் செயல்படலாம்

மாநிலங்களுக்கிடையேயானபயணிகள் மற்றும் சரக்குப் போக்குவரத்துமற்றும் மாநிலங்களுக்குள் மேற்கொள்ளப்படும் போக்குவரத்துகளுக்குதடையில்லை இந்தநடவடிக்கைகள் அனைத்தும் மாநிலஅரசுகளின் மதிப்பீட்டின் பேரில் மேற்கொள்ளப்படும்

பிரதமர் திரு நரேந்திரமோடிதலைமயிலானமத்திறஅமைச்சரவைஅறிமுகப்படுத்தியுள்ள புதியகல்விகொள்கைவரலாற்றுசிறப்பு வாய்ந்ததுஎன்றுமத்தியதகவல் ஒலிபரப்புத் துறைஅமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்